முகமத் பயங்கரவாத முகாமின் மீது இந்திய விமானப்படை மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்தியுள்ளது

மூத்த தளபதிகளும் கொல்லபட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது

அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது

தேசிய பாதுகாப்பு முகமை இன்று அதிரடி சோதனை நடத்தியது

பரிசுகளை குடியரசுதலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இந்திய விமான படை தமது முழு பலத்தையும் வெளிகாட்டியிருப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்புக்கு இந்த தாக்குதல் மிகவும் அவசியமானது என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இந்திய விமானப்படை வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் இந்தியாவை பாதுகாப்பதில் தீர்க்கமான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் உலகை அச்சுறுத்தும் பயங்கரவாதத்தை எதிர்த்தும் அதளை வேரோடு அழிப்பதற்கு எடுக்கும் நடவடிக்கைகளில் பிரதமா் துணிச்சல்க செயல்படுவதாகவும் பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம் அழிக்க்பட்டதற்கு தமிழ்நாட்டு மக்கள் சாா்பாக மனமா்ந்த பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் விபப்புமிகு போர்வீரர்கள் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானா்ஜி தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார் இந்திய விமானப்படையின் தாக்குதலுக்கு பின்னா் இந்திய எல்லையோரப் பகுதிகளில் இந்திய போர் விமானங்கள் தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன

நாட்டில் வேலைவாய்ப்பில்லை என்று எதிர்கட்சிகள் கூறிவரும் குற்றச்சாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி நிராகரித்துள்ளார்

நேரடி அந்நிய முதலீட்டு திட்டங்கள் அதிகபட்சுமாக மேற்கொள்ப்பட்டு வரும்போது வேலைவாய்ப்பு இல்லை என்று கூறுவது தம்மை வியக்கவைப்பதாக அவர் கூறினார் உள்கட்டமைப்பு வசதிகளாக சாலை மேம்பாடு ரயில் போக்குவரத்து மற்றும் குடியிருப்பு கட்டுதல் ஆகியவற்றில் அதிக அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களின் எண்ணிக்கை வெகுவாக் குறைந்துள்ளதாக சா்வதேச முகமைகள் தெரிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் எனினும்கூடுதலான வேலைவாய்ப்பை உருவாக்கும் நிலை உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தின்போது அதிகமாக இருந்த பணவீக்க விதிகம் தற்போது கட்டுபாட்டில் உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் நடுத்தர வர்க்கத்தினருக்கு வருமான வரியின் விலக்கு அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ருபாயாக உயர்த்தபட்டிருப்பது நன்மை பயக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார்

எதிர்கட்சிகள் ஊழலுக்கு துணை போனதாக அவர் குற்றம் சாட்டினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா சுவராஜ் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி ஆகியோர் கலந்து கொண்டனர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகள் திரு அஜித் தோகல் அமைச்சரவை செயலர் திரு பி கே சின்ஹா வெளியுறவுத்துறை செயவா் திரு விஜய் கோகலே உள்துறை செயலா் திரு ராஜிவ் கௌபா ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பிரதமா் திரு நரேந்திரமோடி ராஜஸ்தான் மாநிலம் ச்ரு மாவட்டத்திற்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார் பிரதமா் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் பகவத் கீதை ஆராதனை உத்சவத்தில் கலந்து கொள்கிறார் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை சேர்ந்த பக்தர்கள் தயாரித்துள்ள பகவத் கீதை விளக்க உரைகளை அவர் இன்று மாலை அவர் வெளியிடுகிறார்

இக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றுவார் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த ஜெய்ஷ் ஈ தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக இந்தியா இன்று தாக்குதல் நடத்தியதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே தெரிவித்குள்ளார் புதுதில்லியில் செய்திபாளர்களிடம் பேசிய அவர் இன்று அதிகாலையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அவர் கூறினார் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தற்கொலை படைகளின் தாக்குதல்களை நடத்த ஜெய்ஷ் ஈ முகமது அமைப்பு திட்டமிட்டதாகவும் இதற்காக ஃபிதாயின் ஜிகாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதனை தடுக்கும் நோக்கிலேயே இந்தியா தாக்குதல் நிகழ்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த தாக்குதலின்போது முகாம்களில் தங்கியிருந்த ஏராளமான தீவிரவாதிகளும் பயிற்சியாளா்களும் தளபதிகளும் ஜிகாதிகளும் உயிரிழந்திருப்பதாக அவா் கூறினாா் ஜெய்ஷ் ஈ முகமத்பயங்கரவாத அமைபபின் தலைவர் மசூத் அசாரின் உறவினர் மௌலாளா யூகுப் அசார் என்ற உஸ்தாத் கௌரி தலைமையில் இந்த முகாம்கள் செயல்பட்டதாக அவர் தெரிவித்தார்

பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுபுள்ளி வைக்க பாகிஸ்தான் அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜெய்ஷ் ஈ முகமத் பயங்கரவாத அமைப்பை சீர்குலைக்க வேண்டும் என்றும் புல்வாமா தாக்குதலுக்கு பொறப்பானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார்

ராமஜென்ம பூமி பாப்ரி மசூதி நிலம் தொடர்பான சர்ச்சைக்குரிய வழக்குகளை விசாரித்துவரும் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமா்வு இவ்வாறு கூறியுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் மற்றும் நீதிபதிகள் எஸ் ஏ பாப்டே சந்திரசூட் அசோக் பூஷண் மற்றும் எஸ் ஏ நநசீர் ஆகியோர் இந்த அம்வில் இடம்பெற்றுள்ளனர்

சுன்ளி வஃப் வாரியம் நிர்மோகி அக்காரா மற்றும் ராம் லல்லா ஆகியோரிடையே சமமாக பிரிக்கும் அந்த உத்தரவில் கூறப்பட்டது

பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி அளிக்கும் பிரிவினைவாதிகளின் வீடு காஷ்மீரில் மற்றும் அலுவலகங்களில் தேசிய பாதுகாப்பு முகமை இன்று தேடுதல் வேட்டை நடத்தியது இதில் காவல்துறையும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் ஈடுபட்டனர் பிரிவினைவாதிகளான மிா்வாய்ஸ் உமா் ஃபருக் சையது அவி ஷா கிலானியின் மகன் நஹின் கிலானி யாசீன் மாலிக் ஷபிர் ஷா அஷ்ரப் செராய் மற்றும் ஃஸாபர் பட் ஆகியோரின் வீடுகள் உட்பட ஒன்பது இடங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தானில் இருந்து இவர்களுக்கு நிதியுதவி அளிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதிகாரபூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன தேசிய இளைஞர் நாடாளுமன்ற திருவிழாவை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜய்வர்தன் சிங் ரத்தோர் இன்று தொடங்கி வைத்தார் இந்தியாவில் கல்வி பெற்ற இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருவதாகவும் நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சா் தமது உரையில் குறிப்பிட்டாா் பாலக்காட்டில் வடவனூரில் அஇஅதிமுக நிறுவனரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் புதப்பிக்கப்பட்ட இல்லத்தை கேரள மாநில ஆளுநர் திரு சதாசிவம் இன்று திறந்து வைத்தாா் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் காந்தி அமைதி பரிசுகளை இன்று வழங்கினார்

பரிசுடன் ஒரு கோடி ருபாய் ரொக்கமும் பாராட்டுபத்திரமும் வழங்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த விழாவில் பங்கேற்றார்